இணைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

செல்லும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார்

வென்றது

வென்றார் தேசிய சுனதார காப்பீட்டுத் திட்டத்துடன் மாநில அரசு செயல்படுத்தி வரும் விரிவான மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் இணைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள பிரதமருக்கு பிஜேபியின் மாநில செயற்குழு பாராட்டு தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

இந்தக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தமிழகத்தின் நலனுக்காக மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் இதனை முன்நிறுத்தியே மக்களவைத் தேர்தலை பிஜேபி எதிர்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கின் போது தண்ணீரை ஏரிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் நேற்று தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்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

இதற்கான பணிகள் ஓரிரு நாட்களில் நிறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தருண் அகர்வால் தெரிவித்துள்ளார் நேற்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக விரிவாக ஆலோசனை நடத்திய பின்னர் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார்

தூத்துக்குடி ஆய்வினை முடித்துக் கொண்டு நேற்று மாலை சென்னை வந்து சேர்ந்த இந்தக் குழு இன்று தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது எதிரி நாட்டு ஏவுகணையை இடைமறித்து தாக்கும் வல்லமை படைத்த ஏவுகணை வெற்றிகரமாக நேற்று சோதித்து பார்க்கப்பட்டது ஒடிசா கடற்பகுதியில் உள்ள வீலர் தீவு பகுதியிருந்து இரவு மணி எட்டு ஐந்துக்கு இந்த ஏவுகணை சோதித்துப் பார்க்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த ஏவுகணை திட்டமிட்டபடி இலக்கினை தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தேனி மாவட்டம் சுருளியில் சாரல் விழாவை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்று தொடங்கிவைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுருளியில் சுற்றுவா மேம்பாட்டுப் பணிகள் வனத்துறையின் உரிய ஒப்புதலுக்குப் பின்னர் மேற்கொள்ளப்படும் என்றார் சுற்றுலாத் துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் பேசுகையில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளை ஈர்ப்பதில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாக கூறினார் பிரதமரின் பயிர்க் காப்பீட்டுத் திட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நடப்பாண்டில் இந்த திட்டத்தின்கீழ்

சேகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் இயற்கைப் பேரிடரால் பயிர்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்தத் திட்டத்தின் மூலம் உரிய இழப்பீடுகள் தங்களுக்குக் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர்

மாலத்தீவு அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வேட்பாளர் திரு

ஈரானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ரஃபேல் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

ஆந்திராவில் நக்ஸவைட்டுகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தெவங்கு தேசம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சர்வேஸ்வர ராவ் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது

தவான் மற்றும் ரோஹித் சர்மா அபாரமாக ஆடி சதம் அடித்தனர்

பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பெற்ற மிகப் பெரிய வெற்றி இது என்பது குறிப்பிடத்தக்கது இதன்மூலம் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான நான்காவது மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று கொழும்பில் நடைபெறவுள்ளது

ஆசியக் கோப்பை சைக்கிள் போட்டியில் இந்தியா நேற்று இரண்டு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது